நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார்

ஆசிய நாடுகளுக்கு இடையே பன்முக ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்பில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் அஹமதாபாதில் தமிழ்வழிப் பள்ளியை மீண்டும் திறக்குமாறு முதலமைச்சர் திரு

குஜராத் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார்

சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று பெங்களூரு பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன

உடல்தகுதிக்கான இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டு ஒராண்டு நிறைவை ஒட்டி காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற கலந்துரையாடலின்போது பிரதமர் இவ்வாறு கூறினார் தினசி அரை மணி நேரமாவது உடற்பயிற்சிக்கு அனைவரும் ஒதுக்க வேண்டுமென்றம் அவர் கேட்டுக் கொண்டார் உடல்தகுதிக்கான இந்தியா தற்போது மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளது என்றும் அவா் குறிப்பிட்டாா் வழக்கமாக பெற்றோர்கள்தான் நல்ல விஷயங்களை குழந்தைகளுக்கு கற்றக் கொடுப்பர்கள் என்று குறிப்பிட்ட பிரதம் ஆனால் உடற்பயிற்சியை பொறுத்தவரை குழந்தைகள்தான் பெற்றோர்களுக்கு இது குறித்து கற்றுத்தருவதாகத் தெரிவித்தார் யோகா உற்பயிற்சி நடைபயிற்சி ஒட்டப்பயிற்சி ஆரோக்கியமான உணவு நீச்சல் உள்ளிட்டவை தற்போது வாழ்வில் ஓர் அங்கமாக உருவெடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார்

நிகழ்ச்சியில் பேசிய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ இந்த இயக்கத்தில் பொதுமக்கள் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டதாகக் கூறினார்

விவசாயிகளின் வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வேளான் மசேதாக்கள் உதவிடும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் கூறியுள்ளார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் இதனைத் தெரிவித்த அவர் இந்த பிரச்சினையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விவசாயிகளை தவறாக வழிநடத்த முயற்சிப்பதாக குற்றம்சாட்டினார் வேளாண் மசோதா பற்றி முழமையாக புரிந்து கொள்ளாமல் இந்த நடவடிக்கைகளில் எதிர்க்கட்சிகள் ஈடுபடுவதாகவும் அவர் தெரிவித்தார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிப் பொறப்பில் இருந்தபோது விவசாயிகளின் நலனுக்னக எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் கூறினார் தற்போது மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியுள்ள வேளாண்சார் மசோதாக்கள் அவர்களுடைய வருமானத்தை இரண்டு மடங்காக அதிகரிக்க உதவிடும் என்று குறிப்பிட்டாா் குறைந்தபட்ச ஆதரவு விலை நடைமுறை தொடரும் என்றும் அவர் திட்டவட்டமாகத் தெரிவித்தார் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்காக இதுவரை எந்த சட்டமும் இயற்றப்படவில்லை என்றும் திரு நரேந்திரசிங் தோமர் தெளிவுபடுத்தினார் வேளாண் சட்டத்திருத்த மசோதா தொடா்பாக மாநிலங்களவையில் எதிா்க்கட்சிகள் நடந்து கொண்ட விதம் ஏற்றுக்கொள்ளத் தக்கதல்ல என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எவ்வித குறிக்கோளும் இன்றி எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருவதாகக் குறிப்பிட்டார் நாடாளுமன்றத்தில் தங்கள் கருத்தக்களை எடுத்துரைக்காமல் எதிர்க்கட்சிகள் நடந்து கொண்டு விதம் வேதனை அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் கூறினார் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த மசோதாக்கள் கொண்டு வரும் என்றும் அமைச்சா் தெரிவித்தார் புதிய இந்தியாவின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத் துறை அமைச்சா் திரு ராஜ்நாத்சிங் கூறியுளளாா் இது தொடர்பாக பீனா் மாநில ஆசிரியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினா் இளைஞர்களின் முன்னேற்றத்தினை புதிய கல்விக் கொள்கை உறுதி செய்யும் என்றும் திரு ராஜ்நாத்சிய் தெரிவித்தார்

இதில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு கடலுதவி வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதில் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கடனுதவி பெற்றுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கடனுதவி வழங்கும் திட்டத்தின் செயலாக்கத்தை கண்ணிப்பதற்கென மென்பொருள் ஒன்றும் உருவாக்கப்பட்டுள்ளது விண்ணப்பத்தை பெறுவதிலிருந்து கடனுதவி வழங்கப்படும் வரை அனைத்து நடவடிக்கைகளும் இந்த மென்பொருளின் மூலம் கண்காணிக்கப்படும்

ஆசிய நாடுகளுக்கு இடையே பன்முக ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்பை நிலைநாட்டுவதற்கு இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற ஆசிய நாடுகளுக்கு இடையிலான கருத்துப் பரிமாற்றம் மற்றும் நம்பிக்கையை வளர்ப்பது தொடர்பான வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் உச்சிமாநாட்டில் அவர் கலந்து கொண்டார் பின்னர் திரு ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் தற்போதைய சூழ்நிலையில் ஆசிய நாடுகளுக்கு இடையே கருத்துப் பரிமாற்றமும் ஒத்துழைப்பும் வலுவாக இருக்க வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்டார்

உலக அளவில் மேற்கொள்ளப்படும் பயங்கரவாத முயற்சிகள் மற்றம் அதற்கு துணையாக செயல்படும் சக்திகளை ஒடுக்க அனைத்து நாடுகளும் பெரிய அளவில் கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு ஜெய்சங்கர் வலியுறுத்தினார் ஆப்காளின் இறையாண்மை மற்றும் எல்லைப் பாதுணப்பை ஜனநாயக வழியில் உறுதி செய்து அற்றாட்டில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு இந்தியா முழு ஆதரவை அளிக்கும் என்றும் திரு ஜெய்சங்கர் மீண்டும் உறதிபட தெரிவித்தார் குஜாத் மாநிலம் அமதாபாத்தில் தமிழ்வழி பள்ளிக்கூடத்தை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி அம்மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார் இது தொடப்பாக குஜராத் முதலமைச்சர் திரு விஜய் ரூபாளிக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் அவா் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக செயல்பட்டு வந்த இந்த பள்ளி மூடப்பட்டதால் அதில் படித்த மாணவர்கள் கல்வியை தொடர இயலாத நிலையில் இருப்பதாக அவர் அதில் தெரிவித்துள்ளார் இந்த பள்ளிக்கான செலவினை ஏற்றுக் கொள்ள தமிழக அரசு தயாராக இருப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் வெப்பச்ச்லனம் காரணமாக தென்தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார்

தமிழகத்திலிருந்து னரைக்குடி அழகப்பா செட்டியார் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் திட்ட அலுவலர் திரு கே டி லோகநாதனும் திருச்சியைச் பிசப் ஹோ்பர் கல்லூரியைச் சேர்ந்த மானவர் தர்ம சாஸ்தாவும் இவ்விருதினை பெற்றுக் கொண்டனர் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது தபாயில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற பெங்களுரு அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது ஆஸ்திரேலியா வின் பிரபல கிரிக்கெட் ஆட்டக்காரரும் வா்னனையாளருமான டீன் ஜோன்ஸ் மாரடைப்பு காரணமாக இன்று மும்பையில் காலமானார்